கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக மத்தியஅரசு தெரிவித்துள்ளது

அயோத்தி ராமர்கோவில் விவகாரத்தை நடுவர் மூலம் விசாரணை நடத்துவது தொடர்பான வழக்கின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது

தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கான வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னை வண்டலூர் அருகேயுள்ள கிளாம்பாக்கத்தில் இன்று தொடங்கி வைத்தார் பாகிஸ்தானியர்களுக்கான விசா காலத்தை ஓராண்டாக அமெரிக்கா குறைத்துள்ளது

எல்லைக்கட்டுப்பாட்டுக்கோடு மற்றும் சர்வதேச எல்லைப்பகுதியில் ராணுவத்தினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இத்தொடர்பாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தக்கூடாது என எச்சரிக்கப்பட்டுள்ளது எல்லைக்கட்டுப்பாட்டுக் கோட்டு பகுதியில் தொடர்ந்து அமைதி நிலவுகிறது

ஜம்மு கஷ்மீர் மாநிலம் எல்லைக்கட்டுப்பாட்டுக்கோடு அருகில் பாகிஸ்தான் ரானுவம் இன்று மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தியது ரஜோரி மாவட்டத்தில் காலை பத்தரை மணியளவில் பாகிஸ்தான் படைகள் இந்திய நிலைகளை குறிவைத்து தொடர் குண்டுவீச்சு மற்றும் துப்பாக்கிச்சூட்டில் ஈடுபட்டதாக அகில இந்திய வானொலிக்கு அளித்த பேட்டியில் பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இந்திய ராணுவம் பாகிஸ்தான் பளடகளுக்கு தகுந்த பதிலடி கொடுத்ததாகவும் இரு படைகளும் பரஸ்பரம் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் அவர் கூறினார்

அயோத்தி ராமர்கோவில் விவகாரத்தை நடுவர் மூவம் விசாரணை நடத்துவது தொடர்பான வழக்கின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகாய் தலைமையிவான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது இந்த விவகாரம் சொத்து குறித்த வழக்கு மட்டுமல்ல உணர்வுப்பூர்வமானதும் மத நம்பிக்கைக்குரிய வழக்காகும் என நீதிபதிகள் தெரிவித்தனர் பத்தாண்டுகளாக நடைபெறும் இந்த வழக்கில் குமூக தீர்வு காண நடுவர் மூலம் விசாரணை நடத்தவேண்டும் என உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டது

ரஃபேல் போர்விமான ஒப்பந்தம் தொடர்பான வழக்கின் மறுசீராய்வு மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது என அரசுத்தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இத்தொடர்பாக முன்னாள் மத்திய நிதியமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா அருண்சோரி வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷண் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த சீராய்வு மனு தலைமை நீதிபதி திரு ரஞ்சள் கோகாய் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது வழக்கறிஞர் திரு பிரசாந்த் பூஷண் தரப்பில் ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பான கூடுதல் ஆவணம் தாக்கல் செய்யப்பட்டது பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திலிருந்து திருடப்பட்ட இந்த ஆவணத்தை நிதிமன்றம் பரிசீலிக்கக் கூடாது என அரசு தலைமை வழக்கறிஞர் கே கே வேணுகோபால் எதிர்ப்பு தெரிவித்தார் ரகசியம் மற்றும் பாதுனப்பான அரசு ஆவணம் குறித்து விசாரிப்பது விதிமீறல் என்றும் அவர் வாதிட்டார் எனவே எதிர்தரப்பினரின் மறுசீராய்வு மனுவை தள்ளுபடி செய்யவேண்டும் என திரு கே கே வேணுகோபால் வாதிட்டார் அரசு ஆவணம் திருடப்பட்டது குறித்து உணவு இடைவேளைக்கு பிறகு விசாரணை நடத்தப்படும் என நீதிபதிகள் தெரிவித்தனர் நாடு முழுவதும் நாளை ஜன் ஔஷத் தினம் கொண்டாடப்படவுள்ளது

அந்த மையங்களுடன் மத்திய ரசாயணம் மற்றும் உரத்துறை இணையமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா காணொலி காட்சி மூலம் உரையாடவிருக்கிறார் அதேநேரத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடியும் ஜன் ஔஷத் மையத்தின் உரிமையாளர்களுடன் திட்ட பயன்கள் குறித்து உரையாடவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது

சென்னை வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கான வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார் பின்னர் நடைபெற்ற பிஜேபி அஇஅதிமுக கூட்டணி கட்சிகளின் பொதுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்படும் என்று அறிவித்தார் தமிழகத்தில் இருந்து புறப்படுகின்ற மற்றும் தமிழகத்திற்கு வருகின்ற விமானங்களில் இனி தமிழ் மொழியிலேயே அறிவிப்பு வெளியிட முடிவு செய்திருப்பதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கனவு கண்டதாகவும் அவற்றை நிறைவேற்றும் வகையில் தம்மால் இன்று தொங்கி வைக்கப்பட்ட எண்ணூர் துறைமுக முனையத்தில் திரவ எரிவாயு கிடங்கு திட்டம் விக்ரவாண்டி தஞ்சாவூர் நெடுஞ்சாவைத் திட்டம் ஈரோடு திருச்சி சேலம் திண்டுக்கல் ரயில் பாதைகள் மின்மய திட்டம் ஆகியவை இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார்

இந்த பொதுக் கூட்டத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பள்ளீர்செல்வம் பாமக நிறுவனமர் மருத்துவர் ச ராமதாசு உள்ளிட்டோர் உரையாற்றினர் தூய்மையான நகரத்திற்கான விருதை மூன்றாவது முறையாக இந்த ஆண்டும் இந்தூர் நகரம் பெற்றுள்ளது

இதில் குடியரகத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கலந்துகொண்டு விருதுகளை வழங்கினார் சிறுநகரங்களுக்கான விருது புதுதில்லி நகராட்சிக்கு வழங்கப்பட்டது சிறந்த கங்கை நகருக்கான விருதை உத்தரகாண்டில் உள்ள கவுச்சார் நகரம் பெற்றுள்ளது நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் கிராமம் மற்றும் நகரப்பகுதிகளில் தூய்மையை கடைபிடிப்பதில் இந்தியா குறிப்பிடத்தக்க சாதனை புரிந்துள்ளதாக கூறினார் தூய்மையை கடைபிடிப்பதில் நகரமோ கிராமமோ சிறந்து விளங்குவதுதான் தற்போதைய முக்கிய மாற்றமாகும் என அவர் தெரிவித்தார் நகரப்பகுதிகளில் தூய்மையை கடைபிடிப்பதில் இந்தூர் நகரம் விருது பெற்றிருப்பது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்றும் தூய்மையை பராமரிப்பதில் நாட்டு மக்கள் ஒவ்வொருவம் இணைந்து செயல்படவேண்டும் என்றும் அவர் கூறினார் தனிப்பட்ட துய்மையை சிலர் கடைபிடிப்பதாக சுட்டிக்காட்டிய குடியரசுத்தலைவர் பொதுமக்களிடையே தூய்மையை கடைபிடிக்க அவர்கள் கவனம் செலுத்தவேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் கல்விநிறுவனங்களில் தூய்மையை பராமரிப்பது குறித்து மாணவர்களுக்கு விளக்கவேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய வீடமைப்பு மற்றும் நகர விவகாரங்கள் துறை அமைச்சர் ஹர்தீப்சிங் பூரி உள்ளிட்ட பலர் கலந்துகொண்டனர்

மேலும் பாகிஸ்தானியர்களுக்கான விசா காலத்தை ஐந்தாண்டிலிருந்து ஒராண்டாக குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஜவாலாபாத் விமானநிலையம் அருகில் கட்டுமான பணி நிறுவனத்தில் தற்கொலைப்படையை சேர்ந்த ஐந்துபேரில் இரண்டுபேர் வெடிகுண்டை வெடிக்க செய்தனர்

மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் மற்றும் கென்யா வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மோனிகா கே ஜூமா ஆகியோர் கலந்துகொண்ட கூட்டுக்குழுக் கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வளர்ச்சிக்கான ஒத்துழைப்பு பாதுகாப்பு பொருளாதாரம் கலாச்சாரம் மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன கடல்சார் வணிகத்திற்கு ஏற்ற அண்டைநாடான கென்யா ஆப்பிரிக்காவிற்கு மிக நெருங்கிய தொடர்புள்ள நாடு என்றும் அதனால் கென்யாவுடன் நட்பு கொண்டாடுவதில் இந்தியா முக்கியத்துவம் அளிப்பதாகவும் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரவீஸ் குமார் தெரிவித்துள்ளார் மக்களவை தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பு அடுத்த சில தினங்களுக்குள் வெளியாக வாய்ப்பு உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார் அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனின் பகுதி நேர செய்தியாளர்களுக்கான பயிலரங்கை இன்று சென்னயில் தொடங்கி வைத்து அவர் பேசினார் ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் இதனை கருத்தில்கொண்டு நடுநிலையான செய்திகள் வெளியாவதை ஊடகங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் நடுநிலையோடு செய்திகளை வெளியிட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மின்னு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்ய வாய்ப்பில்லை என்றும் அவா திட்டவட்டமாக கூறினார்